முத்த தலைவருமான திரு நரேந்திரமோடி தாராபுரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தற்போது வாக்கு சேகரித்து வருகிறார்

திருக்கோவில் குண்டம் திருவிழா இன்று பக்தி சிரத்தையுடன் நடைபெற்றது

பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திரமோடி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கட்சியின் வேட்பாளர் திரு

இதற்காக சற்றுமுன் தாராபுரம் வந்த பிரதமருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது

பிரதமருடன் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோருகிறார்

ஸ்டாலின் கன்னியாகுமரி நெல்லை விருதுநகர் மாவட்டங்களில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு இன்று வாக்குகளை சேரிக்கிறார் ஆரல்வாய்மொழியில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாகவும் மக்களவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்று குறைகூறினார்

மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய கட்சியின் மூத்த தலைவர் திரு

மாநிலத்தில் திமுக கூட்டணி வெற்றிபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உயர்நீதிமன்றம் சட்டமன்றதேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் கோவிட் பரிசோதனையை கட்டாயமாக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு உள்நோக்கத்துடன் அர்ப்ப காரணங்களுக்காக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டனர் அடுத்த ஓராண்டிற்கு பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்ய மனுதாரருக்கு தடை விதித்து ஆணையிட்டனர்

கடலூர் கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் அமைதியாக நடைபெறவும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறையின் அணிவகுப்பு நடைபெற்றது

மாவட்ட தேர்தல் சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த தேர்தல்களின்போது குறைவான வாக்குகள் பதிவான இடங்கள் கண்டறியப்பட்டு வாக்குப்பதிவை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு

அனைத்து சோதனை சாவடிகளிலும் தேர்தல் கண்காணிப்பு சுழுவிலும் இவர்கள் பணியாற்றுவார்கள் என்று குறிப்பிட்டார்

அரியலூர் மாவட்டத்தில் தேர்தல் தினத்தன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள காவலர்களை தற்செயல் தெரிவு முறையில் ஒதுக்கீடு செய்யும் பணி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

புதுதில்லியில் இரண்டாவது தவணை கோவிட் தடுப்பூசியை இன்று போட்டுக்கொண்ட பின்னர் இதனை தெரிவித்த அவர் மக்கள் பெருந்திரளாக முன்வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்

தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னர் அரிதாக சிலருக்கு மட்டுமே கோவிட் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கோவிட் தடுப்பூசி மக்களுக்கு பெரும் பாதுகாப்பை அளிப்பதோடு மருத்துவமனைகளில் பெருவாரியாக குறைப்பதாகவும் குறிப்பிட்டார்

கோவிட் வானொலி கோவிட் தொற்று இந்தியாவில் கண்டறிந்த நாள் தொடங்கி இதுகுறித்த விழிப்புணா்வை நாட்டு மக்களிடையே ஏற்படுத்தியதில் அகில இந்திய வானொலி நிலையம் முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது

பண்ணாரி வாய்ஸ் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில் குண்டம் திருவிழா இன்று பக்தி சிரத்தையுடன் நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர்

இதன் காரணமாக இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்